தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று அடிக்கல் நாட்டினார்

அனுசரிக்கப்பட்டது

முடிவடைந்தது

சேர்ந்தனர்

பாதுகாப்புப் படை வீரர்கள் இரண்டு பேர் வீரமரணம் அடைந்தனர் இனி விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்பட்டது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் இந்திய மக்களுடன் சேர்ந்து நீதி நிவாகம் மற்றும் சட்டம் இயற்றும் அமைப்புகள் ஆகியவற்றின் கடமை என்று தெரிவித்தார் அரசியல் சுட்டம் குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும் அகற்கு கைமாறாக மக்கள் அரசியல் சட்டத்தை பின்பற்றி பாதுகாப்பது அதனை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் இந்திய அரசியல் அமைப்பு சுட்டம் விளிம்பு நிலை மக்களின் குரவாக உள்ளது என்றார் நெருக்கடியான தருணங்களில் நமக்கு வழிகாட்டும் அதன் ஞானம் தொடர்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்

சாதி சமய சமூக வேறபாடுகள் பொருளாதாரம் கல்வி ஆகியவற்றை கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குள்ளும் ஜனநாயக மாண்புகள் வேரூன்றி வளர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பணியாற்றிய மாமனிதர்களின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் அரசியல் சட்டத்தில் இடம் பெற்றுள்ள விழுமியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டுமென்றபிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

டேரா பாபா நானக் கர்தா்பூர் சாஹிப் நெடும்பாதை தொழிற்கட்டமைப்பு திட்டத்திற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரலாற்று சிறப்பு மிக்க இம்மாபெரும் திட்டத்தை மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்தார் இந்த நெடும்பாதைத் திட்டம் மக்களிடையே அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பஞ்சாப்பில் அண்மையில் நிகழ்ந்த தாக்குதலை குறிப்பிட்ட திரு நாயுடு பயங்கரவாதம் மனித சமூதாயத்திற்கே எதிரானது என்று தெரிவித்தார் சமயத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் தொடர்பில்லை என்று கூறிய அவர் சிலர் தங்களது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு மதத்தை கையில் எடுப்பது வேதனையளிப்பதாக கூறினார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மான் கிராமத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமர்ந்தர் சிங் ஆகியோர் பங்கேற்றனர்

பாகிஸ்தான் பகுதியில் இந்த நெடும்பாதை மேம்பாட்டுப் பணிக்கு வரும் புதன் கிழமை அடக்கல் நாட்டப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிய்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோா் பாகிஸ்தான் செல்லவுள்ளனர் இந்திய தரப்பில் இரண்டு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளதை பாகிஸ்தான் வரவேற்றுள்ளது

இது குருநானக் தேவ் தமது இறுதி காலத்தை கழித்த இடமாகும்

மகாராஷ்டிர ஆளுநர் திரு வித்பாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மாநில காவல்துறை தலைவர் மும்பை காவல்துறை ஆணையர் மற்றும் உயரதிகாரிகள் தெற்கு மும்பையில் உள்ள காவல்துறை நினைவிடத்தில் அஞ்சவி செலுத்தினர் வீரமரணம் அடைந்து மக்களை காத்த காவல்துறையினரின் குடும்பத்தினரும் இதில் பங்கேற்றனர் ஈவு இரக்கமற்ற பயங்கரவாதிகளோடு இன்னுயிரைதுச்சமென மதித்து போராடி வீரமரணம் அடைந்த தீவிரவாத எதிர்ப்புப் படையின் தலைவர் ஹேமந்த் கர்க்கரே ராணுவ மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மும்பப கூடுதல் காவல்துறை தலைவர் அசோக் காம்தே மூத்த காவல்துறை ஆய்வாளர் விஜய் சலாஸ்கர் காவலர் துக்காரம் ஆம்லே ஆகியோரின் நினைவிடங்களில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் நேர்மையுடன் நீதியை நிலைநாட்டி பயங்கரவாதத்தை எதிர்த்துப் போராடி நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர்கள் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் தைரியமிக்க இந்திய வீரர்களின் தியாகம் வீணாகிவிடக் கூடாது என்றும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உலக சமூதாயம் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் வீர தீரமிக்க காவலர்கள் மற்றும் பாதுகாப்புப் படையினரை நாட்டு மக்கள் நன்றி உணர்வோடு நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களை காக்கும் பணியில் கடமையாற்றிய காவல் மற்றம் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குடும்பத்தினர் உறுதியோடும் தைரியத்தோடும் ஆதரவளித்து வருவதை அவர் நினைவு கூர்ந்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்ஜிய வர்தன் ரத்தோர் மும்பை தாக்குதலில் உயித்தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நமது துணிச்சல் மிக்க வீரர்களை இழந்த இந்தநாள் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தி உறுதியான இந்தியாவை உருவாக்கும் நாளாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

இதனிடையே அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

கிஸ்டாராம் பகுதியில் மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது மாவோயிஸ்ட்டுகள் தூக்குதல் நடத்தினர் அப்போது பாதுகாப்புப் படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் வீர மரணம் அடைந்தனர் ஈரான் நாட்டு கடல் எல்லைக்குள் அத்துமீறி சென்றதாக கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சோ்ந்த ஆறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு இன்று பிற்பகலில் சென்னை வந்து சோ்ந்தனர் அவர்களை மாநில மறுவாழ்வு மற்றம் வெளிநாடுகள்வாழ் தமிழர் நலத்துறை துணை இயக்குநர் திரு ரமேஷ் மற்றும் அலுவலர்கள் வரவேற்றனர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த ஆறு பேரும் மாநில அரசின் சார்பில் ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று எமது செய்தியாளரிடம் திரு ரமேஷ் தெரிவித்தாா் தமிழகத்தில் க ஐ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவிளர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டனா் மத்தியக் குழுவின் தலைவரும் உள்துறை இணைச் செயலாளருமான திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழுவினர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவாட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக புயல் மழை சேதங்களை நேரடியாக பார்வையிட்டு விவரங்களை சேகரித்தனர் மூன்றாவது நாளாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேட்டைக்காரன்யிருப்பு இன்று கோடியக்கரை புஷ்பவனம் கோவிப்பத்த உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனா் பின்னா் செய்தியாளாகளிடம் பேசிய மத்தியக்குழுத் தலைவா் திரு டேனியல் ரிச்சாட் டெல்டா மாவட்டங்களில் சேதம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்தாா் மக்களின் வேதனையை கேட்டறிந்துள்ளதாகவும் சேதபாதிப்புகள் குறித்த கணக்கெடுப்பை மத்திய அரசிடம் சுமா்ப்பித்து கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மத்தியக் குழுவினர் புதுதில்லி திரும்புவதற்கு முள் சென்னையில் நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியையும் மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து புயல் சேதவிவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞரும் தினமணி இதழின் ஆசிரியராக பணியாற்றியவருமான தமிழறிஞர் ஐராவதம் மகாதேவள் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட மொழி குடும்பத்துக்கும் உள்ள உறவை ஆய்வின் மூவம் நிறுவியவர் ஐராவதம் மகாதேவன் என்பது குறிப்பிடத்தக்கது பத்மஸ்ரீ விருதுபெற்ற ஐராவதம் மகாதேவனின் மறைவு பத்திரிகைத் துறைக்கும் தொல்லியில் துறைக்கும் பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்தவர் ச ராமதாசு உள்ளிட்ட பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாஹித் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை இன்று புதுதில்லியில் சந்தித்துப் பேசினார்